குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் சைப்ரஸ் அதிபா் நிகோஸ் அனாஸ்டா சையட்ஸை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

திருப்பூர் மாவட்டத்தின் குடி மராமத்து பணிகள் குறித்து ஆட்சித்தலைவர்களுடன் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார்

கடைமடை பகுதிகளுக்கு மேட்டுர் நீர் சென்றடையாத காரணம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

வடமாநிலங்களில் ஜன்மாஷ்டமி இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது

ராம்நாத் கோவிந்த் முதற்கட்டமாக சைப்ரஸ் அதிபர் குடியரசு நிகோஸ் சையட்ஸை இன்று நேரில் அனாஸ்டா சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார் இதனைத்தொடர்ந்து இருநாடுகளுக்கு இடையே முக்கிய இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின முன்னதாக அதிபர் மாளிகையில் சைப்ரஸ் குடியரசின் நிறுவனர் தலைவர் ஆர்ச் பிஷப் மக்காரியோஸ் சிலைக்கு அவர் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் அதிபர் மாளிகையில் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்திற்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது

முன்னதாக நேற்று இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர் இந்திய நாட்டின் கட்டமைப்பு மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

இந்திய எல்லை பாதுகாப்புப் படையின் தலைவர் ஜெனரல் கே

ஷர்மா பங்களாதேஷ் எல்லை காவல் தலைவர் மேஜர் ஜெனரல் முஹமது ஷ ்பீனுல் இஸ்லாம் ஆகியோர் இப்பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர் எல்லை தாண்டிய குற்றங்களைத் தடுத்தல் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகள் இருநாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து இதில் முக்கியமாக விவாாதிக்கப்படுகிறது பரஸ்பர நம்பிக்கை நட்புணர்வு ஒருங்கிணைந்த ரோந்துப்பணிகள் தகவல் பரிமாற்றம் குற்ற நடவடிக்கைகள் இல்லாத பகுதிகள் விரிவாக்கம் போன்றவை குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது

கடந்த ஏப்ரலில் டாக்காவில் முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன

எடப்பாடி கே

இம்மாவட்டங்களில் அடிப்படை வசதிகள் குடிநீர் திட்ட பணிகள் குடிமராமத்து பணிகள் வேளாண் சார்ந்த பணிகள் போன்றவை குறித்து ஆட்சியர்களுடன் அவர் கேட்டறிந்தார் இந்த ஆலோசனைக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் திரு

உதயகுமார் திரு

வேலுமணி திரு திண்டுக்கல் சீனிவாசன் திரு

ஸ்டாலின் முக்கொம்பு திருச்சி முக்கொம்பு பகுதியில் மதகுகளை முன்கூட்டியே தமிழக அரசு ஆய்வு செய்திருந்தால் மதகு உடைப்பை தவிர்த்திருக்க முடியும் என்று திமுக தலைவர் திரு

க

கால்வாய்கள் தூர்வாரப்படாததே இதற்கு காரணம் என்று கூறிய அவர் இவற்றிற்கான காரணங்கள் குறித்து முறையான விசாரணை நடத்தி உரியவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து

இதனிடையே முக்கொம்பு மேலணை பகுதி சீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்த மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் சீரமைப்பு பணிகள் இன்று இரவிற்குள் முழுமையாக நிறைவடையும் என்று குறிப்பிட்டார்

க

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்தும் வகையில் கலால் வரியை குறைக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் விற்பனை வரியை குறைத்து மக்கள் தலையில் சுமத்தப்பட்டுள்ள பெட்ரோல் டீசல் விலை உயா்வின் அழுத்தத்தை குறைக்க அஇஅதிமுக அரசு முன்வரவேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் உள்நாட்டில் பெட்ரோல் டீசல் விலைகளை உயர்த்திவிட்டு குறைந்த விலையில் அவற்றை ஏற்றுமதி செய்வது எந்த வகையில் நியாயம் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளா் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலர் திரு

முத்தரசன் விடுத்துள்ள செய்தியில் எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட விலை நிர்ணய உரிமை குறித்து மறு பரிசீலனை செய்து அரசு அதனை தன்பொறுப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார்

உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா விருந்தாவன்னில் அமைந்துள்ள கிருஷ்ண பெருமான் ஆலயங்களில் பெரும் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர்

இந்நாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு

கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று தலைவர்கள் வலியுறுத்தினார்கள்

இதற்காக அங்கு சென்ற அவர் அம்மாநில ஆளுநர் திரு சத்யபால் மாலிக்கை சந்தித்து பேசினார்

நெதர்லாந்தில் நான்காவது சர்வதேச ஆயுர்வேத மாநாட்டில் உரையாற்றிய அவர் ஆயுஷ் மருத்துவ சிகிச்சைகளுக்கு காப்பீடு முறை கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார்

சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் குடிநீர் மின்சார வசதி தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கிடைக்க ஒவ்வொரு வட்டாரத்திலும் துணை ஆட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் பணியமர்த்தப்பட்டு கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார்

விஜயலட்சுமி இன்று தொடங்கி வைத்தார்

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயினின் ர

ஆடவர் இரட்டையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் ரோஹன் போபண்ணா